தமிழகத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி தலைமையில் சென்னையில் இன்று ஆலோசனை நடைபெற்று வருகிறது

பங்களாதேஷ் வெஸ்ட் இண்டீஸை எதிர்கொள்கிறது

வீரேந்திரகுமார் இன்று பதவி பிரமாணம் செய்துவைத்தார் முதலில் பிரதமர் திரு

பிரதமர் மக்களவை உறுப்பினராக பதவி ஏற்றுக்கொண்ட உடன் அவை உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமரை தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்காரி ரசாயனத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா சட்டத்துறை அமைச்சர் திரு

தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் திரு நரேந்திரசிங் தோமர் திருமதி ஸ்மிருதி இராணி திரு ஹா்ஷ் வா்த்தன் திருமதி ஹா்சிம்ரத் கவுர் பாதல் திரு சந்தோஷ் கேங்குவார் திரு ரமேஷ் பொக்ரியால் திரு கிரண் ரிஜ்ஜிஜு உள்ளிட்டோரும் பதவி ஏற்றுக்கொண்டனர் அதனை தொடர்ந்து இதர மக்களவை உறுப்பினர்களும் பதவி ஏற்றனர்

அதன் பின்னர் புதிய மக்களவை தலைவர் நாளை மறுநாள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்

ராம்நாத் கோவிந்த் வரும் வியாழக்கிழமை இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றுகிறார்

நரேந்திரமோதி நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அனைத்து அரசியல் கட்சிகளும் விவாதங்களில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியின் பங்கு இன்றியமையாதது என்று சுட்டிக்காட்டிய அவர் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சிகளின் செயல்பாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றார் எதிர்கட்சியினர் தங்களது எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் முனைப்புடன் செயலாற்றுவதோடு அவை நடவடிக்கைகளில் சிறப்பான பங்காற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வரவேற்ற பிரதமர் தேசத்தின் நலனை கருத்தில் கொண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உறுப்பினர்கள் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற்றால் நாட்டு மக்களின் விருப்பங்களை அரசு முழுமையாக பூர்த்தி செய்ய முடியும் என்பதை தமது அனுபவம் உணர்த்துவதாக எடுத்துரைத்தார் எனவே உறுப்பினர்கள் பயனுள்ள ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கேற்க அவர் அழைப்பு விடுத்தார் புதிய மக்களவையில் அதிக அளவில் பெண் உறுப்பினர்கள் உள்ளதற்கு பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார் முன்னதாக குடியரசுத்தலைவர் மாளிகையில் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் வீரேந்திரகுமாருக்கு தற்காலிக மக்களவைத் தலைவராக பதவி பிரமாணம் செய்துவைத்தார்

மக்களவை கூட்டத்தொடரில் உறுப்பினர்களின் அவை நடப்பு நடவடிக்கைகள் குறித்து இதில் முக்கியமாக ஆலோசிக்கப்படும்

சர்வதேச பாலைவன மயம் வறட்சி தடுத்தல் தினத்தை ஒட்டி இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நிலங்களை பராமரித்து அதன் பயன்களை மக்கள் உணா்ந்து செயலாற்றுவதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளார் உற்பத்தி வளமும் பசுமையும் நிறைந்த நிலங்கள் சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்லாமல் பொருளாதாரத்திற்கும் லாபத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்தார்

மேற்கு வங்கத்தில் மருத்துவர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவத்தின் பின்னனியில் மருத்துவர்களின் வேலை நிறுத்தம் நடைபெற்று வரும் நிலையில் விடுமுறைக்கால நீதிபதிகள் தீபக் குப்தா சூரியகாந்த் ஆகியோர் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளனர் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் மருத்துவர்களின் நலனை பாதுகாக்கம் வகையில் பாதுகாப்பு அலுவலர்கள் நியமிக்கப்படவேண்டும் என்று இம்மனுவில் கோரப்பட்டுள்ளது

நீர் தட்டுபாட்டை சமாளிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைச்ச்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்று வருகிறது முன்னதாக மாநில உள்ளாட்சி துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சென்னை புறநகர் குடிநீர் விநியோகம் கழிவுநீர் அகற்று வாரியத்தலைவர்கள் மாநகராட்சி ஆணையர்கள் ஊரக மேம்பாட்டு துறை அதிகாரிகள் மாவட்ட அலுவர்களுடன் சென்னை ரிப்பன் மாளிகையில் இன்று தீவிர ஆலோசனை மேற்கோண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மாநிலம் முழுவதும் சம்பந்தப்ப்ட்ட அதிகாரிகள் குழுக்களாக இணைந்து களஆய்வு செய்யவும் அத் தகவல்களின் அடிப்படையில் நிவாரண பணிகளை மேற்கொள்ளவும் பின்னர் எடுக்கவேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தவும் உத்தவிடப்பட்டுள்ளது என்றார்

தண்ணீர் தட்டுபாடு காரணமாக எந்த ஹோட்டலும் மூடப்படவில்லை என்றும் மென்பொருள் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களில் வீட்டில் இருந்த படியே வேலை செய்ய அனுமதிப்பது ஆண்டு முழுவதும் உள்ள நடைமுறையே என்றும் குறிப்பிட்டார்

குடிநீர் தட்டுபாடு குறித்து பொதுமக்கள் புகாா் தெரிவிக்க நிறுவபட்டுள்ள கட்டணமில்லா தொலைபேசி எண்களுக்கு வரும் அழைப்புகளை ஊழியர்கள் எடுத்து பேசாவிட்டால் அவர்கள்மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்ச் எச்சித்தார் இப்பிரச்சனையை தவிர்க்க பல்வேறு மட்டங்களில் செல்போன் செயலிகள் உருவாக்கப்படும் என்றார் இவற்றில் பெறப்படும் புகார்கள் குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பதை புகார் அளித்தவர்களுக்கு அதிகாரிகள் விளக்குவதும் அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார் பொதுமக்கள் குடிநீரை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்றும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

அன்பழகன் தெரிவித்திருக்கிறார்

அதன் பின்னர் சிறப்பு பிரிவை சேர்ந்த மாணாக்கர் எந்தெந்த தேதிகளில் கலந்தாய்வு மையத்திற்கு வருகை புரிய வேண்டும் என்று அவர்களுக்கு மின்னஞ்சல் மூலமாகவும் குறுஞ்செய்தி மூலமாகவும் தகவல் தெரிவிக்கப்படும் என்றும் கூறினார்

பாலசந்திரன் தெரிவித்துள்ளார்

இந்தியா வரும் சனிக்கிழமை சவுத் ஆம்டனில் ஆப்கானிஸ்தானை எதிர்த்து விளையாடுகிறது